இந்தியாவின் மகளிர் சக்தியைக் கொண்டாடுமாறு நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார்

மனோகர்லால் முதலமைச்சராகப் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார்

நரேந்திரமோடி நாட்டு மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார் அகில இந்திய வானொலியின் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் இன்று உரையாற்றிய பிரதமர் மகளிர் சக்தியையும் அவர்களின் சாதனைகளையும் பெண் பிள்ளைகளைப் பாராட்டி கொண்டாடப்பட வேண்டும் என்றார் தீபாவளி பண்டிகையை ஒட்டி எடுக்கப்பட்ட பாரதத்தின் லட்சுமி என்ற முன் முயற்சி அனைத்து தரப்பினரிடம் இருந்தும் நல்ல வரவேற்பைப் பெற்றுள்ளது என்று பிரதமர் கூறினார் இந்த முன் முயற்சி அறிவிக்கப்பட்ட உடன் சமூக வலைதளங்களில் மகளிர் குறித்த பல ஊக்கமிகு சாதனைகள் பரவின

சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் பெண்களின் சாதனைகள் மூலம் மக்கள் ஊக்கம் பெற வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார் மக்களின் வாழ்க்கையில் பண்டிகை காலத்தில் புதிய எழுச்சி காணப்படும் என்று கூறிய திரு மோடி அப்போது உள்ளூரில் தயாரிக்கப்படும் பொருட்களையே வாங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார்

தூய்மையைப் பற்றி பேசிய பிரதமர் தற்போது தூய்மைப் பணி மற்றும சுகாதாரப் பணி குறித்த செய்திகள் நாடு முழுவதிலும் இருந்து வருகின்றன என்றார் உலகத்தின் அதிக உயரத்தில் உள்ள போர்க்களமான சியாச்சன் சிகரத்தில் இந்திய வீரர்கள் நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதோடு அந்த சிகரத்தை தூய்மையாக வைத்திருக்கும் இயக்கத்தையும் நடத்தி வருகின்றனர் என்று தெரிவித்தார்

சியாச்சின் சிகரத்தில் தூய்மை இயக்கம் நடத்துவதன் மூலம் சிகரத்தின் கீழ் உள்ள பகுதிகளில் வாழும் மக்களுக்கு சுத்தமான நீர் கிடைப்பதை அவர்கள் உறுதி செய்துள்ளனர் என்று பிரதமர் குறிப்பிட்டார் நமது பண்டிகைகளை பிரபலப்படுத்த நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தி உள்ளார் இதற்காக பண்டிகை சுற்றுலா என்ற கருத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் அவர் பேசினார் பண்டிகை காலக் கொண்டாட்டங்களில் பங்கேற்க மற்ற மாநிலங்கள் மற்றும் நாடுகளில் இருந்தும் மக்களுக்கு நாம் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் பண்டிகை சுற்றுலா என்பது உலகம் முழுவதிலும் இருந்து பயணிகளைக் கவர வல்லது என்று கூறிய பிரதமர் இந்தியாவில் பல பண்டிகைகள் கொண்டாடப்படுவதால் பண்டிகை சுற்றுலாவுக்கு இங்கு வாய்ப்புக்கள் அதிகம் என்றார் பண்டிகை சுற்றுலாவை ஊக்குவிக்க வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

நரேந்திரமோடி நினைவு கூர்ந்தார் மக்களை ஒன்றுபடுத்துவதில் சர்தார் படேலுக்கு தனித்திறமை இருந்து என்று பிரதமர் புகழாரம் சூட்டினார் அடிப்படை உரிமைகள் மக்களுக்கு கிடைக்கச் செய்வதை உறுதி செய்ய சர்தார் படேல் அரசியல் சாசன அமைப்புப் பேரவையில் பேசியதை திரு மோடி குறிப்பிட்டார் மன்னர்கள் ஆட்சி புரிந்த பகுதிகளை நாட்டோடு இணைக்க அவர் செய்த வரலாற்ற சிறப்புமிக்க பணியை பிரதமர் குறிப்பிட்டார் லட்சத் தீவுகளை தன்வசம் எடுத்துக் கொள்ள முனைந்த நமது அண்டை நாட்டின் கனவை முறியடித்து அந்தத் தீவில் மூவர்ணக் கொடி பறக்க விடப்பட்டதில் சர்தார் படேலுக்கு உள்ள பங்கை பிரதமர் குறிப்பிட்டார்

அன்று நடைபெறும் ஒற்றுமை ஓட்டம் நாட்டின் ஒற்றுமையின் சின்னம் என்றும் அது ஒரே பாரதம் சிறப்புமிகு பாரதம் என்பதையும் குறிக்கிறது என்றார் ஒற்றுமை ஓட்டத்தில் பங்கேற்பது மூலம் தங்களது உடலை சீராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற மக்களின் உணர்வும் வெளிப்படுகிறது என்று திரு மோடி கூறினார் இதே தேதியில் கொலையுண்ட முன்னாள் பிரதமர் இந்திராகாந்திக்கு திரு மோடி அஞ்சலி செலுத்தினார் இந்திராகாந்தி மரணமடைந்த நேரம் நாட்டிற்கு மிகவும் வேதனை மிகுந்த நேரமாக இருந்தது என பிரதமர் குறிப்பிட்டார்

ஒற்றுமையையும் சமய நல்லிணக்கத்தையும் குருநானக் வலியுறுத்தினார் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறினார் ஹரியானா மாநிலத்தில் பிஜேபியின் மூத்த தலைவர் திரு மனோகர்லால் முதலமைச்சராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் அம்மாநில ஆளுநர் திரு சத்யதேவ் நரேன் ஆர்யா அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசியகாப்புப் பிரமாணமும் செய்து வைத்தார் பதவியேற்பு நிகழ்ச்சி சண்டிகரில் உள்ள ராஜ்பவனில் இன்று பிற்பகலில் நடைபெற்றது

ஜன் நாயக் ஜனதா கட்சித் தலைவர் திரு துஷ்யந்த் சவுதாலா துணை முதலமைச்சராகப் பதவியேற்றார்

சிறுவனை மீட்பதற்கு பயிற்சி பெற்ற தீயணைப்பு வீரர்களும் தயார் நிலையில் உள்ளனர் தமிழக அரசின் வருவாய் நிர்வாக ஆணையர் திரு ராதாகிருஷ்ணனம் அமைச்சர் விஜயபாஸ்கரும் அந்த இடத்தில் முகாமிட்டு மீட்புப் பணியை கண்காணித்து வருகின்றனர்

குழந்தை சுர்ஜித் உயிருடன் மீண்டு வர தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கூட்டுப் பிரார்த்தனைகள் நடைபெற்றன அரசியல் தலைவர்களும் திரைப்பட முன்னணி நடிகர்களும் குழந்தை உயிருடன் மீண்டு வர தங்களது பிரார்த்தனைகளை தெரிவித்துள்ளனர்

சுங்கத் துறை அதிகாரிகள் தங்கக்கட்டிகளை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர் தீபத் திருநாளாம் தீபாவளிப் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது தீமையை நன்மை வெற்றி கொள்வதைக் குறிக்கும் பண்டிகையாகும் இது இந்நாளில் செல்வத் திருமகளான லட்சுமியையும் மக்கள் வழிபடுகின்றனர் புதுவையிலும் தமிழகத்திலும் தீபாவளி பண்டிகை இன்று பாரம்பரிய உணர்வுடனும் சமயப் பற்றுடனும் கொண்டாடப்படுகிறது அதிகாலையிலேயே மக்கள் எழுந்து நீராடி புத்தாடை அணிந்து அக்கம்பக்கத்து வீட்டாருடனும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உடனும் இனிப்புக்களைப் பகிர்ந்து கொண்டாடினர்

இந்தப் பண்டிகையை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு

ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கஜோரி மாவட்டத்தில் எல்லைக் கட்டுப்பாட்டு அருகே பாதுகாப்புப் பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களுடன் தீபாவளி பண்டிகை கொண்டாட பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று கஜோரி சென்றடைந்தார் காலாட் படை தின கொண்டாட்டங்கள் நடைபெறும் தினத்தன்று பிரதமரின் வருகை அமைந்தது ஜம்மு காஷ்மீரில் முதல்முதலாக இந்திய வீரர்கள் வந்திறங்கியதைக் குறிக்கும் வகையில் காலாட்படை தினம் கொண்டாடப்படுகிறது பிரதமருடன் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ராணுவ தளபதி ஜெனரல் பிபின் ராவத் ஆகியோர் வந்துள்ளனர் பிரதமர் எல்லைக்கட்டுப்பாட்டு அருகே பாதுகாப்புப் பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்களுடன் கலந்துரையாட உள்ளார்

நரேந்திரமோடி அங்கு வந்துள்ளார்